உத்திரபிரதேசஅமைச்சரவையில் இருந்தபிஜேபியின் கூட்டணிகட்சிஅமைச்சர் திரு ராஜ்பரைமுதலமைச்சர் யோகிஆதித்யநாத் நீக்கியிருக்கிறார்

சட்டஸ்கர் மாநிலத்தில் இரண்டுநக்சலைட் தீவிரவாதிகள் கைதசெய்யப்பட்டுள்ளார்கள்

பிஜேபியின் கூட்டணிகட்சியாக இருந்தஅவர் மக்களைவத் தேர்தலில் தனியாகவேட்பாளர்களைநிறுத்தியிருந்தார்

முதலமைச்சின் முடிவைவரவேற்பதாககூறியஅவர் உத்திரபிரதேசபிஜேபிஅரசுபிற்படுத்தப்பட்டமக்களின் உரிமைகளைமறத்துவருவதாகவும் தெரிவித்துள்ளாா்

புதுதில்லியில் நேற்றுசெய்தியார்களிடம் பேசியதுணைத் தேர்தல் ஆணையர் திருஉமேஷ் சின்ஹா இத்தேர்தலில் பெண்களும் மூத்தகுடிமக்களும் அதிகஅளவில் வாக்களித்ததாககூறினார் ஒருசிலவன்முறைசம்பவங்கள் தவிரதேர்தல் பொதுவாகஅமைதியாகநடந்தமுடிந்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்

இதுதவிர புததில்லிசாந்தினிசவுக் மக்களவைதொகுதியில் நேற்று மறு வாக்குப் பதிவு நடைபெற்றது மேலும்

வாக்குஎண்ணிக்கைமுடிவுகளைஉடனுக்குடன் அறிந்தகொள்ளஏதுவாகஅகில இந்தியவானொலியின் புதுதில்லிசெய்திப்பிரிவு விரிவானஏற்பாடுகள் செய்துள்ளது

மக்களவைதேர்தல் முடிவுகள் குறித்துவெளியாகியுள்ளபெரும்பாலானகருத்துகணிப்புகளில் மத்தியில் மீண்டும் பிஜேபிதலைமையிலானதேசிய ஜனநாயககூட்டணிஆட்சிஅமைக்கும் எனதெரிவிக்கப்பட்டுள்ளது

பொதுமக்களின் பிரச்சினைகள் மீதுகவனம் செலுத்துவதற்குபதிலாகதனிப்பட்டமுறையிலானதாக்குதல்களில் ஈடுபட்டதுவருந்தத் தக்கதுஎன்றும் அவர் கூறியுள்ளார் கோஸ்டாரிக்கபல்கலைக்கழகம் சார்பில் அண்மையில் தமக்குஅமைதிக்கானகவுரவடாக்டர் பட்டம் வழங்கப்பட்தைஷட்டிநடைபெற்றபாராட்டுநிகழ்ச்சியில் பேசியஅவர் போட்டியாளர்கள் மட்டும் தான் எதிரிகள் அல்லஎன்பதைநினைவில் கொண்டு அவதறானமுறையில் பேசுவதைதவிர்க்கவேண்டும் என்றார்

பிடித்தகொடுத்தால் பரிசுஎன்றுஅறிவிக்கப்ப்ட்டநக்சலைட் ஒருவரும் இதில் அடங்குவார்

அவர்களிடமிருந்துவெடிபொருட்கள் குண்டுகள் மவோயிஸ்ட் போஸ்டுகள் நக்சவைட்டுகள் கடந்தசனிக்கிழமைஅறிவித்தபந்த் பற்றியஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன

வான்வெளியிலும் தரைமட்டத்திலும் இலக்குகளைநோக்கிகடுவதற்கானபயிநற்சிஎதிரிவிமானங்களைதேடுதல் ஒருங்கிணைந்து இலக்கைதாக்குதல் போன்றவை இந்தபயிற்சியில் அடங்கும் இந்தியகடற்படைசார்பில் ஐ என் எஸ் கொல்கத்தாமற்றும் என் எஸ் சக்திஆகியகப்பல்கள் சிங்கப்பூர் கடற்படையுடன் இணைந்து இந்தஒத்திகையில் ஈடுபட்டுள்ளதாக இந்தியகடற்படைசார்பில் புதுதில்லியில் நேற்றுவெளியிட்டஅறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

ஆண்டு வாளிலைஆய்வைஅறிவியல் ரீதியாகமேற்கொள்வதற்கானஅளவீடுமுடிவு செய்யப்பட்டது புதியகண்டுபிடிப்புகள் உற்பத்திதொழில் சர்வதேசவர்த்தகம் மக்கள் வாழ்க்கைதரமுன்னேற்றம் சுற்றுச்குழல் பாதுகாப்பு ஆகியவற்றுக்குதேவையானவானிலைஆய்வு குறியீடுகள் இந்தஒப்பந்தஅடிப்படையிலேயே உருவாக்கப்படுகின்றன

அமெரிக்கஅதிபர் திருடொனால்டுடிரம்ப் தமதுடிவீட்டரில் இதைகூறியிருக்கிறார்

இதற்கானகாரணம் உடனடியாகதெரியவில்லை

இந்தபார் போதைப்பொருள் பேரம் நடக்கும் இடம் என்றும் காவல்துறையினா் தெரிவித்துள்ளார்கள் இத்தாலியன் ஒப்பன் டென்னிஸ் சாம்பியன் பட்டத்தை ஸ்பெயின்